அத்திக்கடவு அவினாசி குடிநீர் திட்டம் திமுக ஆட்சிக்காலத்தில்தான் தொடங்கப்பட்டதாக அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் திமுக கூட்டணியில் புதிய கட்சிகள் இடம்பெற வாய்ப்பில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார்

புதுக்கோட்டை மாவட்டம் குன்னத்தூரில் இந்த திட்டத்தின்கீழ் நீர்பாசன உள்கட்டமைப்பு வசதிகளை புனரமைக்கும் திட்டத்திற்கான கட்டுமானப்பணிகளை தொடங்கிவைத்து அவர் பேசினார்

விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் அரசாக தமது அரசு திகழ்கிறது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்

க ஸ்டாலின் கூறியுள்ளார் திருப்பூர் மாவட்டத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் மக்கள் எதிர்கொண்டுவரும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் தீர்வுகாணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தொழில் வளர்ச்சியில் சிறந்து விளங்கிய திருப்பூர் மாவட்டம் தற்போது பின்தங்கியுள்ளதாகவும் இதற்கு அஇஅதிமுக அரசின் செயல்பாடுகளே காரணம் என்றும் திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் புதிய கட்சிகள் இடம்பெற வாய்ப்பில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித்தலைவர் திரு கே எஸ் அழகிரி கூறியுள்ளார் இன்று நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலில் புதியவர்களும் இடம்பெறுவார்கள் என்று கூறினார் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வை தடுக்க மத்திய அரசு தவறிவிட்டதாகவும் திரு கே எஸ் அழகிரி குற்றம் சாட்டினார்

நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார்

ஈரோடு மாவட்டம் சின்னமலை நகர்பகுதியில் குடிநீர் திட்டத்திற்கான கட்டுமானப்பணிகளை தொடங்கிவைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இந்த ஆலோசனையின் அடிப்படையில் இதுகுறித்து முதலமைச்சர் உரிய அறிவிப்பினை வெளியிடுவார் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார் சர்வதேச தாய்மொழி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனைபொட்டி நடைபெற்ற இணையதள கருத்தரங்கில் உரையாற்றிய குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு ஆரம்பக்கல்வியை தாய்மொழியில் கற்க வேண்டியதன் அவசியத்தை திரு வலியுறுத்தினார் கற்றல் திறனை மேம்படுத்துவதற்கும் இது உதவிடும் என்று அவர் தெரிவித்தார்

இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அக்கட்சியின் தேசிய அளவிலான நிர்வாகிகள் பங்கேற்ற கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதற்காக வேளாண் துறையில் மேற்கொள்ளப்பட்டுவரும் சீர்திருத்தங்களுக்காகவும் பிரதமருக்கு இக்கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் தமிழகம் கேரளா புதுவை மேற்குவங்கம் அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தேர்தலில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடைமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக பிஜேபி துணைத்தலைவர் திரு ராமன்சிங் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

மயிலாடுதுறையை அடுத்த திருக்கடையூரில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இன்று வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார்

நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையத்தில் ரேக்லா குதிரை பந்தயத்தை மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி இன்று தொடங்கிவைத்தார் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் ரயில் பாலம் மற்றும் புதிய ரயில் பாலம் கட்டும் பணிகளை தெற்கு ரயில்வேயின் கூடுதல் பொது மேலாளர் திரு மாலியா இன்று ஆய்வு செய்தார் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தேசிய தூய்மைப்பணியாளர் ஆணையத்தின் தலைவர் திரு வெங்கடேசன் இன்று ஆய்வு மேற்கொண்டார்

ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் செர்பியாவின் நொவாக் ஜோக்கோவிச் பட்டம் வென்றார் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கேரள அணியை எதிர்கொள்கிறது

பெங்களுரு கோவா இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்துக்கு எதிரான ஹாக்கிப்போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி இன்று பெங்களுருவில் இருந்து புறப்பட்டு சென்றது